பெங்களுருவில் இன்று தொடங்கிவைக்கிறார்

விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண்துறை அமைச்சள் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

தொடங்கப்பட்டுள்ளது

உயர்நிலை குழுவை மத்திய அரசு அனுப்புகிறது

கணக்கில் ஈஸ்ட் பெங்கால் அணியை வென்றது

மூன்று நாள் நடைபெற உள்ள இந்த சர்வதேச விமான கண்காட்சியை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கிறார்

பாதுகாப்பு துறைக்கு தேவையான தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதால் இந்த கண்காட்சியில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விமானத் துறைக்கான சாதனங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் மக்களவை உறுப்பினர்களின் அமளிக்கிடையே நேற்று பேசிய அவர் கேள்வி நேரத்தின் போது வேளாண் துறை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளதாக கூறினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் எனினும் காங்கிரஸ் தி மு க திரிணமுல் காங்கிரஸ் ராஷ்டரிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக நேற்று காலை மாநிலங்களவை கூடிய போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக பிரச்சினை எழுப்பினர் இதனையடுத்து மாநிலங்களவையும் நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது பெண் விஞ்ஞானிகள் மற்றும் அவர்களது ஆய்வுப் பணிகளுக்கு ஊக்கமளிக்க செர்ப் பவர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்தப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளில் பெண்களுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் அறிவியல் மற்றும் பொறியியல் ஆராய்ச்சிகளுக்கான நிதி வழங்கலில் பாலின பாகுபாட்டை நீக்கவும் ஆராய்ச்சிகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர்

மாவட்டத்திற்கு குறைந்தது ஒரு ரத்த வங்கியாவது இருக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார்

நாடு முழுவதும் இடதுசாரி தீவிரவாதம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் மதமாற்றத்தை தடுப்பது தொடர்பான சட்டத்தை இயற்றும் திட்டம் ஏதும் மத்திய அரசுக்கு இல்லையென்றும் கூறினார் இந் விவகாரம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் வெவ்வேறு மதத்தினிடையே நடைபெறும் திருமணங்களை தடுக்கும் நோக்கில் சட்டம் கொண்டுவரும் திட்டம் அரசுக்கு இல்லையென்றும் அவர் குறிப்பிட்டார் ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான நாட்டின் முதல் மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது சா்வதேச சாரநிலங்கள் தினமான நேற்று இதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய கற்றுச்தழல் துறை இணை அமைச்சர் திரு பாபுல் கப்ரியோ காணொலிக் காட்சி வாயிலாக பங்கேற்று மையத்தைத் தொடங்கி வைத்தார் சுற்றுச் தூழல் அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் இயங்கும் நீடித்த கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையத்தின் ஒரு பகுதியாகஈரநில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான மையம் திகழும் என்று அவர் கூறினார் ஈரநில பாதுகாப்பு புத்தாக்கம் மற்றும் மேலாண்மைக்கான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாகஇந்த மையத்தை இந்தியா அமைத்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் சுற்றச் சூழல் பாதுகாப்பில் ஈரநிலங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்நிலையில் இந்த இருமாநிலங்களுக்கும் உதவும் வகையில் குழுக்களை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தேசிய நோய் கட்டுப்பாட்டு மைய நிபுணாகள் மற்றும் தில்லி ராம்மனோகர் ரோகியோ மருத்துவமனை மருத்துவர்கள் அடங்கிய குழு அனுப்பிவைக்கப்படவுள்ளது இதேபோல் கேரளாவுக்கு மத்திய ககாதாரத்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் மற்றும் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் குழு அனுப்பிவைக்கப்படுகிறது குடியுரிமைத் திருத்தச் சுட்டம் தொடர்பாள விதிமுறைகள் வகுப்பப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எழுத்தப்பூர்வமாக பதிலளித்த அவர்

இதனிடையே மூன்றாவது நாளன நேற்றும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகள் நடைபெற்றதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது

நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாசாரத் துறை அமைச்சர் திரு பிரகலாத் சிங் படேல் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் நேற்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கலை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்து வளர்ப்பதே கலாசாரத் துறையின் முக்கிய நோக்கம் என்றார்

இவற்றின் மூலம் பல திட்டங்கள் நேரடியாக செயல்படுத்தப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் தொல்பொருள் அருங்காட்சியகங்கள் உள்ளிட்டவற்றின் வாயிவாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அவர் கூறினார்